குறைந்து வருவதாக மீன்வளத்துறை அமைச்சா் திரு ஜெயக்குமாா் கூறியுள்ளாா்

பேருக்கு மத்திய அரசின் விருது கிடைத்துள்ளது

இதற்குத் தேவைப்படும் நிதி ஆதாரம் குறிததும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது மாநில அரசுகள் தடுப்பு மருந்துகள் கொள்முதல் நடவடிக்கைகளை தனியே மேற்கொள்ள வேண்டாம் என்றும் இந்த குழு அறிவிறுத்தியது

மாவட்டந்தோறும் அமைச்சா்கள் மற்றும் சிறப்பு அதிகாரிகள் இப்பணிகளை ஆய்வு செய்து வருகின்றனா் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கள் நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து மாநிலம் முழுவதும் உள்ள சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் காணொலி காட்சி வாயிலாக இன்று ஆய்வு மேற்கொண்டார்

சென்னை பிராட்வே யில் காய்ச்சல் முகாமை ஆய்வு செய்த மீன்வளத்துறை அமைச்சா் திரு ஜெயக்குமார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார்

இந்த நோய் தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்புகளை மறைக்க வேண்டிய எண்ணம் அரசுக்கு இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாகத் தெரிவித்தார்

இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார்

சர்வதேச இளையோர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தொடர்பான புத்தகத்தை குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு இன்று வெளியிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கு இளைஞர்கள் பாடுபட வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் நேதாஜி சுபாஷ் சந்திரப்போலின் வாழ்க்கை வரவாற்றை பின்பற்றி நாட்டு நலனுக்காக இளைஞர்கள் பாடுபட வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார் சுதந்திரப் போராட்டத்தின் போது நேதாஜியின் தலைமை பண்பு பல்லாயிரக்கணக்காளோரை ஈர்ததாக அவர் கூறினார் ச்வதேச இளையோர் தினம் இன்று கொண்டாடப்படுவதை கட்டிக்காட்டிய திரு வெங்கையா நாயுடு இந்நாளில் நேதாஜியைப்போல் தேசத்தின் நலனுக்காக பாடுபாடுவோம் என்று இளைஞர்கள் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டுமென்றும் குறிப்பிட்டார் மத்திய உள்துறை அமைச்சா திரு அமித்ஷா விடுத்துள்ள செய்தியில் ஒரு நாட்டின் வளம் இளைஞா்கள் கையில்தான் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் இளைஞா் நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் அவா் பட்டியலிட்டாா்

ப்ளாஸ்மா தானம் குறித்த விழிப்புனர்வை இளைஞர்கள் ஏற்படுத்த வேண்டுமென்றும் டாக்டர் விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டார் சுயசா்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் சாலையோர வியாபாரிகள் நலனுக்காக பிரதமா் அறிவித்த கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை ஐந்து வட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக மத்திய அரச கூறியுள்ளது

குற்ற வழக்குகளில் சிறப்பாக விசாரணை மேற்கொண்டதற்காக இந்த விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன தமிழகத்திலிருந்து ஆய்வாளர்கள் திருமதி ஜான்சி ராணி திருமதி கவிதா திருமதி பொன்னம்மாள் திருமதி சந்திரலேகா திருமதி கலா துணை ஆய்வாள் திரு வினோத்குமார் ஆகியோர் இந்த விருதுக்கு தேவு செய்யப்பட்டுள்ளனர் ரஷ்யாவில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த நான்கு மாணவர்களின் உடல்களை அடுத்த மூன்று நாட்களுக்குள் கொண்டு வரும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் இது தொடா்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகத்திலிருந்து மின் அஞ்சல் மூலமாக தகவல் வந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழ்களின் நலனில் எப்போதும் அக்கறையுடன் செயல்படும் மத்திய அரசுக்கு நனறி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு முருகன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் பவானிசாக் அணையிலிருந்து நாளை மறுநாள் முதல் பாகனத்துக்காக தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது

சா்வதேச யானைகள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது

இம்மாவட்டம் தரங்கம்பாடி பேரூராட்சியில் குப்பைகளை பிரிப்பதற்கென ஸ்மாா்ட் கார்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

நீலகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை நீடிக்க வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதி கற்று ஆட்டங்கள் அடுத்த ஆண்டுக்கு ஒத்தி வைக்கப்படுவதாக சா்வதேச கால்பந்து சம்மேளனம் அறிவித்துள்ளது